மகராஷ்டிராவில் பிஜேபி சட்டமன்ற கட்சி தலைவர் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவார்

வேண்டுகோள் விடுத்துள்ளது

அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் அடுத்த ஐந்தாண்டுகளில் பொருளாதாரத்தை ஐந்து லட்சும் கோடி அமெரிகன் டாலர் நிலைக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ரியாத்தில் நேற்று எதிர்கால முதலீடுகள் அமைப்பில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை பட்டியலிட்டார் உலக அரங்கில் புதிய தொழில்களைத் தொடங்குவதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார்

எளிமையாக வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளில் ஒன்றான இந்தியா

ஐநாவில் சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறத்திய பிரதமர் சர்ச்சைகளுக்கு தீர்வுகாண வேண்டும் என்ற உறுதியான செயல்பாடு ஐநாவில் இல்லை என்றார் இதில் உள்ள உறுப்பினர் நாடுகள் இதுதொடர்பாள ஆலோசனைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் வளர்ச்சி மிக்க நாடுகள் ஐநாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதாகக் குறிப்பிட்ட பிரதமர் ஐநா தீர்வுகாணும் அமைப்பாக காணப்படவில்லை என்றார் இந்தியாவும் சகவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு சகபை அமைக்கவும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உடன்பாடு செய்துக்கொண்டுள்ளன

இதனை அடுத்து இருதரப்பு உறவுகளை இந்த நாடுகள் அடுத்த நிலைக்கு உயர்த்தி உள்ளன பாதுகாப்பு ஒத்துழைப்பு சபை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் நேற்றிரவு கையெழுத்திட்டனர் இந்த சபை அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய இருதரப்பு அமைப்பாக செயல்படும் சவுதி அரேபியாவில் பிரதமர் மேற்கொண்டிருந்த ஒரு நாள் பயணத்தின்போது நடைபெற்ற குழு நிலை பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுதிடப்பட்டன உலக அளவில் விரிவடைந்துள்ள தீவிரவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றை குறிப்பிட்ட இனம் சமயம் கலாச்சாரத்துடன் இணைத்து பேசும் நடவடிக்கையை இருதரப்பினரும் நிராகரித்தனர் பயங்கரவாத செயல்களை கண்டனம் செய்த இரு நாடுகளும் பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் ட்ரோன் விமானங்கள் ஆகியவை பயங்கரவாதிகளுக்குக் கிடைப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் பிரதமரின் பயணத்தின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இருநாடுகளும் பயங்கரவாத எதிர்ப்பு தகவல் பரிமாற்றம் திறன் மேம்பாடு பன்னாட்டு குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆகியவற்றில் ஒத்துழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதில் பிஜேபி மற்றும் சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு தொடர்கிறது இதளிடையே பிஜேபி சுட்டமன்ற கட்சி தலைவர் தேர்தல் இன்று மும்பயில் நடைபெறுகிறது இதற்கான கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மற்றும் கட்சியின் துணைத் தலைவர் திரு அவினாஸ் ராய் கண்ணா ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக பங்கேற்கின்றனர் சிவசேனாவிற்கு இரண்டரை ஆண்டுகாலம் முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தாம் கூறவில்லை என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் தெரிவித்துள்ளார் பிஜேபியின் குதிர் முங்கன் திவார் மற்றும் சந்திரகாந்த் பட்டீல் திரு பட்நாவிஸின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் பிஜேபி எந்த உறுதியையும் அளிக்கவில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரேயும் இது தொடர்பான ஆவோசனை மேற்கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இன்று பிஜேபியுடன் நடைபெறவிருந்த கூட்டத்தை சிவசேனா ரத்து செய்துள்ளது தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு மருத்துவர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இது மருத்துவ சேவைக்கு வழங்கப்படும் சிறப்பு அந்தஸ்தாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

தேர்வுகளை அமைதியான முறையில் நடத்துவதற்கான அனைத்து அஏற்பாடுகளையும் செய்யுமாறு துணை ஆணையர்களை காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு பஷீர் அகமது காள் அறிவுறுத்தியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நேற்று தொடங்கியது

தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான தேர்வு மையங்களில் பாதுகாப்பாக தேர்வு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மாற்றுத் திறனாளிகள் தேர்வு எழுதுவதற்கு ஸ்ரீநகரில் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை எந்தவித அசும்பாவித சம்பவங்களும் நிகழவில்லை என்று கல்வித்துறை அதிகாரிகள் கூறினர்

நேற்று பூநீநகர் சென்றடைந்த குழுவில் இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து நாடுகளைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர்

அப்போது ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலவரம் தீவிரவாதம் மற்றும் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஊடுருவல் நிலவரம் குறித்து குழுவினருக்கு எடுத்துரைக்கப்பட்டது மாணவர்கள் பெண்கள் வர்த்தகர்கள் பழ விவசாயிகள் கிராம தலைவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் ஆகியோரை குழுவினர் சந்தித்தனர்

தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் களமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை அடுத்து மாவட்ட நிர்வாகங்கள் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை இயக்குனர் டாங்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்